அளிக்க மத்திய அரசு உயர்முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குஜராத் மாநிலம் அகமதாபாத் யு

நீர் மேலாண்மையை பின்பற்றி ஒரு துளி நீர் அதிக மகசூல் என்ற நிலையை விவசாயிகள் எட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

தொடா்ந்து கிர்ணார் மலை பிரதேசங்களின் பசுமை அழகை கண்டுகளிக்கும் வகையில் ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் இதன்மூலம் மாநிலத்தின் சுற்றுலா மேம்படும் என்றார்

ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

எனினும் பண்டிகை காலம் மற்றும் தொடர்ந்து பனிக்காலம் வர உள்ளதால் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கோவிட் தொற்று பாதிப்பின் மோசமான நிலையை எட்டாமல் தவிர்க்க முடியும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார்

ரமேஷ் பொக்கிரியால் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் புதிய தேசிய தொழில்நுட்ப கல்வி கழக வளாகத்திற்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் உயர்கல்வித் துறையில் அடிப்படை வசதிகளை வலுப்படுத்துவதற்கு புதிய முகமை உறுதுணையாக உள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு

முரளீதரன் கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு

பிரதமர் திரு

மகளிருக்கு மரியாதையையும் உரிய அதிகாரத்தையும் வழங்க இந்நாளில் உறுதியேற்போம் என குடியரசுத்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தீமைகளை அழித்து நன்மை வெற்றி பெறுவதை வலியுறுத்தும் இந்நாளில் பாதுகாப்பான ஆரோக்கியமான வளமான வாழத்தக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் என குடியரசுத்துணைத்தலைவர் வாழ்த்தியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி வளம் மற்றும் நல் ஆரோக்கியத்தை பெற துர்க்காதேவியை தாம் பிரார்த்தணை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

அதனைத்தொடர்ந்து பிரதமர் உரையின் மொழியாக்கத்தை அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் கோவிட் பேரிடரிலிருந்து மீண்டு உருவாக்குவது காதி ஆடைகளின் பயன்பாடு சுற்றுலாவின் முக்கியத்துவம் பல்வேறு நாட்டு பாரம்பரிய கலை விழாக்கள் உள்ளிட்டவை குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

இதனைத்தொடா்ந்து பண்டிகை காலத்தையொட்டி ஊரடங்கில் மேலும் தளர்வுகளை அறிவிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் எனத் தெரிகிறது

இந்நாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள நினைவிடத்தில் நிறுவப்பட்டுள்ள அவர்களின் சிலைக்கு துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று நேரில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்திய குழு தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் முதல்கட்டமாக நாகை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் விவசாயிகளை நேரில் சந்தித்த இக்குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்த மாதிரிகளை சோதனைக்காக எடுத்துச் செல்கின்றனர் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் இவர் ஆய்வு செய்தனர்

இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ருபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இருவரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஏரிக்கரைகளில் மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயச்சந்திர பானுரெட்டி இன்று தொடங்கி வைத்தார்

கடந்த மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான கடன் தவனைகள் வரையறைக்குள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசு சார்பில் பாரத ஸ்டேட் வங்கி இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தஞ்சை திருவாருர் நாகை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பெய்யக் பலத்த மழை தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி கரூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவையில் மீதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது

வேலார் வெள்ளம் வேலூர் மாவட்டம் பாலாறு பொன்னையாறு மலட்டாறு குண்டாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் வாய்ப்பை முன்னிட்டு அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சண்முகசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார்